தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது

கட்டாயமாக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஆண்டு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

உலகளவில் ஐவுளித் துறையில் இந்தியா முதலிடத்தை பிடிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் தேசிய உணவு தொழில்நுட்ப மைய சட்டத்திருத்த மசோதாவுக்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டகு இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேன் தஞ்சாவூரில் உள்ள உணவு தொழில்நுட்ப மையத்திற்கு தேசிய முக்கியவத்துவம் வாய்ந்த நிறுவனத்திற்கான அந்தஸ்து வழங்குவதற்கு இந்த மசோதா வகை செய்வதாகத் தெரிவித்தார் தமிழக சுட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமயில் வரும் இரண்டாம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்தக் கூட்டத் தொடரரை எத்தளை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்க உள்ளது துறை வாரியான மானியக் கோரிக்கைகள் இந்தக் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சி முக்கொம்பில் காவிரியின் குறுக்கே கொள்ளிடம் கதவணை கட்டும் பணியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

காவிரியில் மணல் அள்ளுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

அள்ளப்படுகிறது மீத்தேன் எடுக்கும் பகுதிகள் என கண்டறியப்பட்டவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் எதெல்லாம் மீத்கேன் எடுக்க்கடிய பகுதி என்பதை ஆய்வு செய்து அதினரியிடம் கேட்ட போது தஞ்சிவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உலார் மாவட்டத்தல ஒரு பகுதி அதேபோல புதக்கோட்ட மாவட்டத்துல ஒருபகுதி இதகான் மீத்தேன் எடுக்கின்ற பகுதி அதளால் அதைமட்டும் பாதகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான பிரச்னையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுவதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயனந்த் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்த சட்டத்தால் நாட்டிலுள்ள மக்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஊழல் புகார்கள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார் பாகிஸ்தானில் உள்ள பாலாகோட் தீவிரவாத முகாம்கள் மீது விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியதன் முதலாம் ஆண்டு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்தை இரும்புக்கரம் னெண்டு ஒடுக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

தில்லியில் வள்முறை ஏற்பட்டதையடுத்து நிலவும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டார் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளை காவல்துறையினரும் இதர அமைப்புகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் தில்லியில் அன்மதி நிலவ அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் மக்கள் அமைதி காக்க வேண்டுமென்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்கிடடயே தில்லியில் நடைபெற்ற வன்முறைச் சம்பவங்களுக்கு மத்திய அரசும் தில்லி அரசும்தான் பொறுப்பேற்க வேன்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றம் சாட்டினார்

அவர் அமைதிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார்

நாட்டின் பன்முகத்தன்ம கொண்டாடப்படத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிறரது கலாச்சாரங்களையும் போற்றும் நிலையை வளர்ப்பது அவசியமாகிறது என்று குறிப்பிட்டார் பள்ளியிலேயே இதற்கான பணிகள் தொடங்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் வரவேற்கத்தக்கது என்றும் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார் மாவட்டச்செய்திகள் செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் சமுதாய வளைகாப்பு இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர் திரு சம்பத் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

நாமக்கல் மாவட்டத்தில் அனுமதியின்றி வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மெனாஜ் எச்சரித்துள்ளார்

மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம் விருதுநகர் மாவட்டம் தம்மநாயக்கன்பட்டியில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச்செய்கிகள் கொலம்பஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் புநீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது

உலகக்கோப்பை மகளிர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிவாந்தை எதிர்கொள்கிறது